கொண்டுள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இந்தியா தற்போது திறந்த வெளி கழிப்பு இல்லாத நாடாக மாறியுள்ளது என்றும் பிரதமா் தெரிவித்தார் ஊரக தூய்மை கணக்கெடுப்பில் சிறந்த மாநிலத்திற்கான விருதை தமிழகம் பெற்றுள்ளது

தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீட்டு தொகை ஒரிரு நாட்களில் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அமைச்சள் திரு துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் மகாத்மா காந்தியின் போதனைகள் உலகம் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வுகளை கொண்டுள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் சபர்மதி ஆசிரமத்திற்கு செல்லும் வழியில் அகமதாபாத் விமான நிலையத்தில் நேற்று மாலை அவர் பேசினார்

உலக அளவில் ஏற்பட்டுவரும் ஆக்கப்பூர்வமான பல மாற்றங்களின் முன்னணி நிலையில் இந்தியா இருப்பதாகவும் உலக அளவில் இந்தியாவின் கௌரவம் பெருகி வருவதாகவும் அவர் கூறினார் பின்னர் சபா்மதி ஆசிரமத்தில் காந்தியடிகளுக்கு அஞ்சலி செலுத்திய பின் சபா்மதி ஆற்றின் அருகே உரையாற்றிய பிரதமா் சுதந்திரமான மற்றும் தூய்மையான இந்தியா குறித்து காந்திஜி கனவு கண்டார் என்று கூறினார்

பிளாஸ்டிக் பைகள் பயன்பாடு குறைந்து வருவது குறித்து பிரதமர் மனநிறைவு தெரிவித்தார்

தூய்மை கணக்கெடுப்பின்படி நாட்டிலேயே சிறந்த ஊரக மாநிலமாக தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான விருதை மாநில நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி சிறப்பு திட்ட செயலாக்க துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி பெற்றுக்கொண்டார் குஜாத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற தூய்மை இந்தியா விழாவில் பிரதம் திரு நரேந்திர மோடியிடமிருந்து இந்த விருதை அவர் பெற்றுக்கொண்டார்

இந்த கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு ஒட்டுமொத்த மிகச்சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டது

பயிர் காப்பீட்டுத் திட்டம் நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று கூறினார் பரமக்குடி பகுதியில் ஏற்கனவே பரிந்துரை செய்யப்பட்ட ஏழு இடங்களில் தற்போது அகழ்வாராய்ச்சி நடைபெறும் என்று தமிழ்வளர்ச்சி மற்றும் தொல்லியல் ஆய்வுத் துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் சமூக நலத்துறை சாா்பில் நேற்று நடைபெற்ற கா்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைக்காப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதைத் தெரிவித்தார் இந்த ஆய்வுகளில் கிடைக்கும் பொருட்களை அருங்காட்சியகத்தில் வைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

முழு ஆய்வையும் நடத்த பத்தாண்டுகளுக்காவது மத்திய மாநில அரசுகள் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் தொல்லியல் ஆய்வாளா் திரு அமா்நாத் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளாா்

வனப்பகுதியில் இரவு நேரங்களில் மிருக காட்சிக்கு செல்ல சாலை அமைப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் அமைச்சர் வேலூரில் வனத்துறை சார்பில் நடைபெற்ற வன உயிரின வார விழா தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழக வனப்பகுதியை மேம்படுத்துவது தொடர்பாக வெளிநாடுகளுக்குச் சென்று பார்த்து வந்ததாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு கே சி வீரமணி திருமதி நிலோஃபர் கபில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

ஆகியோர் பங்கேற்கும் உச்சிமாநாடு மாமல்லபுரத்தில் நடைபெறுவதையொட்டி அது தொடர்பான தமிழக அரசின் ஆய்வுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நேற்று புதுதில்லி இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ உடல் தகுதி ப்ளாகிங் ஒட்டத்தை தொடங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் பாடகர் திரு மனோஜ் திவாரி குத்துச்சண்டை வீரர் பஜ்ரங் பூனியா கவிஞர் அசோக் சந்திராதர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ப்ளாகிங் ஓட்டம் என்பது உடல் தகுதிக்காக மட்டுமன்றி பங்கேற்பாளர்கள் தங்கள் ஓட்டப் பாதையில் உள்ள பிளாஸ்டிக் மற்றும் குப்பையை அகற்றிக் கொண்டே செல்வதற்கான பயிற்சியாகும் இருவரி செய்திகள் இங்கிலாந்து திட்டமிட்டபடி

சவுதி பத்திரிக்கையாளர் ஜமால் கசோகி கொலை தொடர்பாக நீதி கேட்டு சர்வதேச மனித உரிமைகள் குழுவினர் நேற்று ஆர்பாட்டம் நடத்தினர் மறைந்த பிரதமா் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாள் நேற்று நாடெங்கும் கொண்டாடப்பட்டது சுற்றுலாவை ஊக்குவிக்கும் நாடு தழுவிய பாயதான் பா்வ விழா நேற்று தொடங்கியது

மத்திய அரசின் மக்கள் தொடர்பு

நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்துவரும் மழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பி வருகின்றன அவலாஞ்சி அணை நிரம்பியிருப்பதால் பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது

இது அவரது நான்காவது டெஸ்ட் போட்டி சதமாகும் அவர் டெஸ்ட் போட்டிகளில் முதல் முறையாக தொடக்க ஆட்டக்காரராக பங்கேற்றுள்ளார்

மழை காரணமாக நேற்றைய ஆட்டம் இடையில் நிறுத்திக் கொள்ளப்பட்டது

உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ரஷ்யாவில் இன்று தொடங்குகிறது